நாட்டில் வரும் கரீ ப் பருவத்தில் உணவு உற்பத்தி சாதனை அளவாக உயரும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

சிபிஐ இயக்குனர் தாக்கல் செய்துள்ள மனு மீது ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இரு வாரங்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரஞ்ச் ஓப்பன் பேட் மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் சாய்னா நேவால் டாய் சூ ஈங்கை எதிர்கொள்கிறார் பிரதமர் நாட்டில் வரும் கரீ ப் பருவத்தில் உணவு உற்பத்தி சாதனை அளவாக உயரும் என்று பிரதமர் திரு

உத்தரபிரதேச மாநிலம் லக்னோவில் வேளாண் கும்ப மேளாவை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் பசுமை புரட்சியை தொடர்ந்து வெண்மை நீல இனிப்பு புரட்சிகளை நாடு முன்னெடுத்துச் செல்வதாக கூறினார்

வேளாண் பெருமக்களுக்கு மண்வள அட்டைகள் சூரிய ஒளி சொட்டு நீர் பாசனம் போன்ற அம்சங்களில் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுவதாக அவர் எடுத்துரைத்தார்

வயல்களில் விளையும் எதுவும் கழிவல்ல என்று அறிவுறுத்திய பிரதமர் வேளாண் கழிவுகளை மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கான தொழில்நுட்ப வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இதன்மூலம் விவசாயிகளும் சுற்றுச்சூழலும் பயன்பெற முடியும் என்று அவர் எடுத்துரைத்தார்

முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன்சிங் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடா்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருவதாக சுட்டிக்காட்டினார் சிபிஐ மத்திய அரசு தம்மை கட்டாய விடுப்பில் செல்ல உத்தரவிட்ட முடிவை எதிர்த்து சிபிஐ இயக்குனர் திரு அலோக் வர்மா தாக்கல் செய்த மனு மீது மத்திய அரசு மத்திய புலனாய்வு அமைப்பு மத்திய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆகியவை இன்று ஆணையிட்டுள்ளது இந்த மனுமீது இன்று விசாரணை மேற்கொண்டுள்ள தலைமை நீதிபதி திருரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் எஸ்

மேலும் இடைக்கால சிபிஐ இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு

மேலும் திரு ராவ் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் முத்திரையிடப்பட்ட உரையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது சிபிஐ இயக்குனர் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கு

நரிமான் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் நாட்டின் தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட தேர்வு குழு மூலமே திரு

இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்றுமாலை வெளியிடப்படும் என தெரிகிறது

சுரேபிரபு டாக்டர் சுவாமிநாதனுக்கு வழங்கினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இ அடங்கல் மின்னணு திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் இன்று துவக்கிவைத்தார்

அனைத்து வருவாய் கிராமங்களிலும் விவசாயிகளின் சாகுபடி பயிர்கள் விளைச்சல் நீர்பாசன ஆதாரங்கள் போன்றவற்றை பராமரித்து உருவாக்கப்படும் பதிவேடு இ அடங்கல் மின்னணு பதிவேடாக மேம்படுத்துவதன் மூலம் விவசாயிகளே தத்தம் விவரங்களை இனி எவ்வித கட்டணமுமின்றி பார்வையிடுவதோடு பதிவிறக்கம் செய்து கொள்ளமுடியும் வெள்ளம் வறட்சி போன்ற பேரிடரின்போது பயிர்களுக்கான சேத விவரங்களை துல்லியமாக கணக்கிடவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணங்களை விரைவில் வழங்கவும் இது வழிவகை செய்கிறது

இதன் மூலம் வெள்ள அபாயம் குறித்து எச்சரிக்கை ஒலியுடன் செய்தியை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்நிகழ்ச்சியில் மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சிகளில் மக்களவை துணைத்தலைவர் திரு

தம்பிதுரை துணை முதலமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநரும் பல்கலைகழக வேந்தருமான திரு